தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

சத்தியபிரதா சாகு கூறியிருக்கிறார்

ஐந்து பேர் உயிரிழந்தனர்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் தியாகராயர் நகர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு திரட்டிய அவர் அஇஅதிமுக மீண்டும் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றார் நடைபாதை வியாபாரிகளுக்கும் ஏழை எளிய மக்கள் தொழில்தொடங்கவும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் குடிமராமத்து பணிகளால் ஏரிகள் முழுவதும் தமது அரசின் நிரம்பியிருப்பதை சுட்டிக்காட்டினார் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டிய சட்டமன்றத்தில் திமுகவினரின் செயல்பாடுகளை அவர் குறைகூறினார் மயிலாப்பூர் அண்ணாநகர் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட இடங்களிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

க

அஇஅதிமுக அரசு சிறுபான்மையினர் நலனை காக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் சிறுபான்மையின மக்களுக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்றார் வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் அணைக்கட்டு வேலூர் குடியாத்தம் ஆற்காடு உள்ளிட்ட இடங்களில் வாக்குகளை சேரிக்கிறார்

நரேந்திரமோதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் திரு

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் எச்சூரி நாகை மாவட்டம் கீழ்வேளுர் திருவாரூர் திருத்துறைபூண்டி உள்ளிட்ட இடங்களிலும் பொதுச்செயலாளர் திரு

ம

டி வி தினகரன் தேனி கம்பம் போடி மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமலஹாசன் கோவை தெற்கு ஆயிரம் விளக்கு விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

சத்தியபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

தொடர்ந்து பேசிய அவர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தாம் ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் கோட்டாச்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை வாக்குபதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி இன்று தொடங்கியுள்ளது நாமக்கல் மாவட்டம் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான அளவீட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

மெகராஜ் இன்று ஆய்வு செய்தார்

வத்தலகுண்டிலிருந்து சாலைபுதூருக்கு மில் தொழிலாளர்களை ஏற்றிசென்ற வேனும் திண்டுக்கல்லில் இருந்து தேனி நோக்கி சென்றுகொண்டிருந்த அருசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டது

இந்நாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் வசந்தத்தை வரவேற்பதை குறிக்கும் இப்பண்டிகை மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார் குடியரசுத்துணைத்தலைவர் திரு

நரேந்திரமோதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஹோலி பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்திக்கிறார்